திமுக சட்டப்பேரவை தலைவராக கட்சித்தலைவர் திரு

கோவிட் பரவல் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தற்காலிகமாக நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது

ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக திமுக தலைவர் திரு

க

முன்னதாக இன்று மாலை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக திரு

ஸ்டாலின் முறைப்படி தோ்ந்தெடுக்கப்பட உள்ளார் அதன் பின்னர் ஆளுநரை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே திரு

க ஸ்டாலின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ரெம்டெசிவிர் மருந்து சென்னையை போல பிற நகரங்களிலும் கிடைக்க செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார்

அனைத்து உணவங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் நிலையில் தேநீர் கடைகள் நண்பகல் வரை மட்டுமே செயல்படும் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் அழகு நிலையங்கள் இயங்க ஏற்கெனவே தடைவிதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஊரகப்பகுதிகளில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் இயங்காது

பொதுஇடங்களில் முக கவசம் அணிவது சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது கைகளை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வது கூட்டங்களை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றை கட்டாயம் பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய்த்தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகளை நாடி சிகிச்சை பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

கோவிட்டுக்கு எதிராக போராடுவதற்கான இன்றிமையா தடுப்பு தூணாக தடுப்பூசி திகழ்வதாகவும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது மனு தமிழகத்தில் கோவிட் தொற்றுப்பரவலை தடுக்க முழுஊரடங்கை அறிவிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது

இவர்களுக்கான ஒப்பந்தம் நாளையுடன் முடிவடைய இருந்ததையடுத்து நிரந்தர பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் சென்னையில் கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்

ஸ்டாலின் முன்கள பணியாளர்கள் இதனிடையே மழை வெயில் மற்றும் பெருந்தொற்று காலங்களிலும் இன்னுயிரை பொருட்படுத்தாது பணியாற்றி வரும் செய்தித்தாள் மற்றும் காட்சி ஒலி ஊடகங்களில் பணியாற்றும் ஊடகத்துறையினர் அனைவரும் முன்களப்பணியாளர்களாக கருதப்படுவார்கள் என்று திமுக தலைவர் திரு

இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தென்தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஈரோடு திருப்பூர் பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

முன்னதாக கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற திரிணமுல் காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற தலைவராக செல்வி மம்தா பானர்ஜி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

ஆயுஷ் அமைச்சகமும் மத்திய இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை அமைச்சகமும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளன மக்கள் வீடுகளில் இருந்தவாநே யோகாசானங்கள் செய்ய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைச்சகங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளன

இம்மாதம் இறுதி வரை போட்டிகள் நடைபெற இருந்த நிலையில் கொல்கத்தா அணி வீரர்கள் வருண் சந்தீப் ஆகிய இருவருக்கும் தொற்று பாதிக்கப்பட்டதையடுத்து நேற்றைய போட்டி ஒத்திவைக்கப்பட்டது